அஇஅதிமுக கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளது

சென்னை த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

வாக்காளர் பெயர் சேர்ப்பு மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது

திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

தமிழகத்தில் சாலை விபத்துக்கள் குறைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்

மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் பதவிக்கு அஇஅதிமுக ஏழு இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சிகளான பாமக மூன்று இடங்களிலும் பிஜேபி இரண்டு இடங்களிலும் தேமுதிக ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன

சிவகங்கை மாவட்ட ஊராட்சித் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது

அமுக மற்றும் சுயேச்சைகள் தலா இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன

பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு நாளைமுதல் விடுமுறை அளிப்பது குறித்து முதலமைச்சருடன் கலந்தபேசி இன்று முடிவெடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏழை எளிய மாணவர்களுக்கான தேர்வுக் கட்டணத்தை ரத்து செய்ய அரசு பரிசீலனை செய்யும் என்றார் மாநிலத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் விளையாட்டை ஊக்குவிக்க அம்மா இளைஞர் விளையாட்டு அரங்கம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார் கட்டாயக் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் அரசு இடஒதுக்கீட்டின்படி மாணவர் சேர்க்கை நடைபெறவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் பள்ளிக்கூடங்களில் காலை உணவு வழங்குவது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்கள் வதந்தி என்றும் இதுகுறித்து அரசு இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார் மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக தமிழகத்தில் ஏராளமான குளங்கள் தூர்வாரப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் கோவையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் குளங்களை பாதுகாக்கும் அமைப்புகளுக்கு தமிழக அரசு உதவியாக இருக்கும் என்றார் அஇஅதிமுக அரசு தொடர்ந்து மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி தமிழகத்தை சிறந்த மாநிலமாக மாற்றும் என்றும் அவர் கூறினார் மாணவர்கள் படிக்கின்ற காலத்தில் பாடங்களுடன் புதிய தொழில் நுட்பங்களையும் கற்றுக் கொள்ள வேண்டும் என கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் கேட்டுக் கொண்டுள்ளார் நாகை அருகே பள்ளிகளுக்கான அறிவியல் கண்காட்சியில் இடம் பெற்ற சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகளை வழங்கிப் பேசிய அவர் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அவசியம் என்றார் அறிவியல் மாற்றங்கள் காரணமாக தற்போதைய இளைய தலைமுறையினர் பல்வேறு கண்டுபிடிப்புகளை அறிமுகம் செய்து உலகை தங்களது கையடக்கத்திற்குள் கொண்டு வந்துள்ளதாக அவர் கூறினார் மாணவர் பருவம் என்பது அதிக சிந்தளைத் திறன் கொண்ட பருவம் என்பதால் மாணவர்கள் தங்களது கல்வி மற்றும் அன்றாடக் கடமைகளில் முன்னேற்றம் கண்டால் வாழ்வில் சிறப்பான முன்னேற்றத்தைப் பெற முடியும் எனவும் திரு ஒ எஸ் மணியன் தெரிவித்தார் தமிழகத்தில் அனுமதியின்றி இயங்கிவரும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஆலைகளை மூடுமாறு பொதுப்பணித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு வினீத் கோத்தாரி மற்றும் திரு சுரேஷ் குமார் ஆகியோர் அடங்கிய அர்வு சட்டவிரோதமாக நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைவதைத் தடுக்க அனுமதியின்றி இயங்கும் குடிநீர் ஆலைகளை மூடுமாறு உத்தரவிட்டது மேலும் இந்த உத்தரவை செயல்படுத்தியது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செயலதோடு மாநிலம் முழுவதும் எத்தனை குடிநீர் ஆலைகள் செயல்படுகின்றன அவற்றில் எத்தனை ஆலைகள் அனுமதி பெற்றவை என்பது உள்ளிட்ட விவரங்களுடன் அடுத்த மாதம் ஆறாம் தேதி பொதுப்பணித்துறை தலைமைப் பொறியாளர் நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் இன்றும் நடைபெற உள்ளது

இந்தியாவை உலகத்தரம் வாய்ந்த பாரம்பரிய சுற்றுவா மையமாக மாற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இரண்டுநாள் பயணமாக கொல்கத்தா கென்றுள்ள பிரதமர் அங்கு புதுப்பிக்கப்பட்ட பாரம்பரிய சிறப்புமிக்க கட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்து உரையாற்றினார் நாட்டிலுள்ள ஐந்து அருங்காட்சியகங்களை சர்வதேச தரத்திற்கு இணையாக நவீனப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மேற்குவங்க மாநிலம் கலாச்சார மற்றும் பாரம்பரிய செழுமை மிகுந்த மாநிலம் என்றும் இதவே நம் அனைவரையும் ஒன்றிணைப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உட்பட மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த புரட்சிகரத் தலைவர்களுக்கு தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரக உரிய மரியாதை மற்றும் கௌரவத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினமாக நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது கொல்கத்தாவில் நேற்று விவேகானந்தரின் சிலையை திறந்து வைத்து பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய கலாச்சாரத்தை செழுமைப்படுத்த அளப்பரிய பங்காற்றியவர் கவாமி விவேகானந்தர் என்று புகழாரம் சூட்டினார் விவேகானந்தரின் போதனை இன்றைக்கும் பொருந்துவதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் சாலை விபத்துக்கள் பெருமளவு குறைந்துள்ளதாக மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியிருக்கிறார் நாக்பூரில் நடைபெற்ற சாலைப் போக்குவரத்து வார தொடக்க விழாவில் பேசிய அவர் ஆண்டுதோறும் சுமார் ஐந்து லட்சம் சாலை விபத்துக்கள் நடப்பதாகவும் இதில் ஒன்றரை லட்சம் பேர் வரை உயிரிழப்பதுடன் மூன்று லட்சம் பேர் காயமடைவதாகவும் தெரிவித்தார்

நிலைநாட்டுவதில் தொழில்நுட்பங்களை அதிகளவில் பயன்படுத்த சுட்டு ஒழுங்கை வேண்டுமென மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார் காந்தி நகரில் குஜராத் காவல் துறையின் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் குஜாத் அரசின் இரண்டு புதிய திட்டங்கள் அம்மாநிலத்தின் குற்றச்சம்பவங்களை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார் பிரதமரின் ஜன் ஆரோக்யா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதம் முப்பது லட்சம் பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார் பனாஜியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பிரதமரின் சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் எட்டு கோடி பெண்களுக்கு எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாகக் கூறினார் இருவரிச்செய்திகள் உக்ரைன் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு காரணமானவர்களைக் கண்டுபிடித்து சுட்டத்தின்முன் நிறுத்த உறுதிபூண்டுள்ளதாக ஈரான் அதிபர் திரு ஹசன் ரொஹாளி உக்ரைன் அதிபரிடம் தெரிவித்துள்ளார்

குடியரிமை திருத்த சுட்டத்தை திரும்பப் பெறுவதோடு தேசிய மக்கள் தொகை பதிவேடு தயாரிக்கும் பணிகளையும் நிறுத்த வேண்டும் என காங்கிரஸ் காரியக் கமிட்டி வலியறுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் சேட்டலைட் தொலைபேசி சிக்னல் தென்பட்டது குறித்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் விசாரணை மேற்கொண்டுள்ளது

விளையாட்டுசெய்தி நியூசிலாந்து அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி இன்று தேர்வு செய்யப்பட உள்ளது